இந்தியமருத்துவ ஆய்வுக் கழகம் கூறியுள்ளது

பாகிஸ்தானில் உள்ள இந்தியதுாதரகத்திலும் ஜம்ப துசதவீதபணியாளர்களைக் குறைக்கமத்திய அரசுமுடிவுசெய்துள்ளது வியன்னாஉடன்பாடுமற்றும் இரு தரப்பு உடன்பாடுகளில் கூறப்பட்டுள்ளஅம்சங்களைகடைபிடிக்காமல் இந்தியதூதரகஅதிகாரிகளைநடத்தப்பட்டத்றகுபொறுப்பேற்கவேண்டும் என்றுஅரசுகூறியுள்ளது

இந்திய அதிகாரிகளைசித்தரவதைக்குட்படுத்தியதுஏற்றுக்கொள்ளமுடியாதசெயவாகும் என்றும் இந்தியாகுற்றம் சாட்டியுள்ளது பாகிஸ்தானில் கடத்தப்பட்ட இந்தியதாதரகஅதிகாரிகள் தாயகம் திரும்பியநிலையில் அவர்கள் காட்டுமிராண்டித்தனமானமுறையில் நடத்தப்பட்டதாகதெரிவித்தனர் புதுதில்லியிலுள்ளபாகிஸ்தான் அதிகாரியைவெளியுறவுத் இதனையடுத்து தாதரகபொறுப்பு துறைஅமைச்சகஅலுவலகத்திற்குஅழைத்து இந்தியாகடும் கண்டனம் தெரிவித்ததடன் பாகிஸ்தான் தூதரகஅதிகாரிகள் நடந்துகொள்ளும் விதம் குறித்தும் கவலைத் தெரிவித்தத் கடந்தமாதம் இந்தியாவிலிருந்துவெளியேற்றப்பட்ட இரு பாகிஸ்தான் தூதரகஅதிகாரிகள் உளவு வேலையில் ஈடுபடும் போதுகையும் களவுமாகபிடிபட்டதாகவெளியுறவு அதிகாரிகள் சுட்டிக்காட்டினர்

ரத்துசெய்யப்பட்டரயில்களுக்கானஅளைத்துடிக்கெட் கட்டணங்களும் பயனிகளுக்குத் திரும்பிஅளிக்கப்படும் என்றரயில்வேநிர்வாகம் கூறியுள்ளது உயர்கல்விநிறுவனங்களில் வர்த்தகப்படுத்துவதற்கான நாட்டின் முனைவேரைஊக்குவிப்பதற்கானதிட்டம் தொடங்கப்படும் என்றுமத்தியமனிதவளமேம்பாட்டுத் துறைஅமைச்சர் திரு

கோவிட் தொற்றுகாலத்தில் மனிதஆற்றலைமேம்படுத்துவதறகானஅம்சங்களைக் கண்டறியுமாறுஅவர் கேட்டுக் கொண்டுள்ளார் யுக்தி ஃதிட்டத்தின் இரண்டாம் கட்டப் பணிகள் விரைவில் அறிமுகப்படுத்தப்படும் என்றுஅமைச்சர் கூறிளார் சேவைத் துறையில் ஈடுபடும் றிறுவனங்கள் தரத்திற்கும் புதியபடைப்புகளுக்கும் வாய்ப்புகளைவழங்க வேண்டும் என்றுமத்தியவர்த்தகத் துறைஅமைச்சர் திருபியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார்

கோவிட் தொற்றுபரிசோதனைகளைஅதிகரித்தால் மட்டுமேதொற்றுப் பரவலைக் கட்டுப்படுத்த முடியும் என்று இந்தியமருத்துவஆய்வுக் கழகம் கூறியுள்ளது மத்தியமாநிலஅரசுமருத்துவமனைகள் தளியார் மருத்துவகல்விநிறுவனங்கள் மற்றம் மருத்துவமனைகள் இதில் ஈடுபடுமாறுஆய்வுக் கழகம் தெரிவித்துள்ளது

அறிகுறிகள் தென்பட்டஅனைவருக்கும் பரிசோதனைகளைவிரைவில் மேற்கொள்ளவேண்டும் என்றுகோவிட் தொற்றைக் கட்டுப்படுத்துவதற்கு இந்தநடவடிக்கைகளேபோதமானதுஎன்றும் அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது புதுதில்லியில் உள்ளஏய்ம்ஸ் மருத்துவமனையில் புற நோயாளிகள் பிரிவு வியாழக் கிழமைமுதல் செயலலபடத் தொடங்கும் என்றுஅறிவிக்கப்பட்டுள்ளது

சவுதிஅரேபியாவில் ரியாத் நர்ஜன் மற்றும் ஜசான் நகரங்களில் ஹவுதிபயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்ததிடட்மிட்டிருந்ததுகண்டனத்திற்குஉரியதுஎன்றுறக்கிய அரபு எமிரேட் அரசுகூறியுள்ளது இது தொடர்பாகஅறிக்கைவெளியிட்டுள்ளவெளியுறவு அமைச்சகம் சவுதிஅரேபியஅரசுக்குறக்கிய அரபு எமிரேட் அரசுஎப்போதும் துணைநிற்கும் என்றுகூறியுள்ளது ஏமனில் ஹவுதிகிளர்ச்சியாளர்கள் நடத்திய ஆளில்லாவிமானத்தாக்குதலைசவுதி அரேபியா இடைமறித்துமுறியடித்தது

சென்னைமற்றம் இதரமாவட்டங்களில் நோய் தொற்றுஅதிகரித்துவருவதால் அதனைகட்டுப்படுத்துவதற்குஅரசுஎடுக்கவேண்டியகூடுதல் நடவடிக்கைதொடர்பாகவும் ஆலோசிக்கப்படுகிறது இந்தகூட்டத்தில் மாநிலஅமைச்சர்கள் மற்றும் உயரதிகாரிகள் கலந்துகொள்கின்றனர்

மதுரைமாநகராட்சிக்குட்பட்டபகுதிகள் பரவைநகரப் பஞ்சாயத்துமற்றும் மதுரைகிழக்கு மதுரைமேற்குமற்றும் திருப்பரங்குன்றம் ஊரகவட்டாரங்களிலும் நள்ளிரவு முதல் முழுவரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது